வாயிலான உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார்

தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர்

நூற்றுக்கும் மேற்டட்டோர் காயமடைந்தனர்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இந்தியா டென்மார்க் இடையிலான காணொலி உச்சிமாநாடு இன்று நடைபெறுகிறது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் டென்மார்க் பிரதமர் திருமதி

இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு உறவுகள் குறித்து இருதலைவர்களும் இந்த உச்சிமாநாட்டில் விரிவாக ஆய்வு செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரஸ்பரம் நலன் பயக்கும் விவகாரங்கள் தொடர்பாகவும் இருநாடுகளும் கூட்டாக செயவ்படுவது குறித்தும் இந்த உச்சிமாநாட்டின்போது ஆலோசனை நடத்தப்படவுள்ளது

இந்தியாவின் வெண்மைப்புரட்சி காற்றாலை மின் உற்பத்தி உள்ளிட்டவற்றில் டென்மார்க் முக்கியப் பங்காற்றியுள்ளது

இன்று பிரதமர் திருநரேந்திர மோடியும் டென்மார்க் பிரதமரும் பங்கேற்கும் உச்சி மாநாட்டில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆவோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதனை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பாரதத் தாயின் வீரப்புதல்வர் பகத்சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிட்பிட்டுள்ளார் பகத்சிங்கின் வீரம் நாட்டு மக்களுக்கு உந்துசக்தியாக திகழும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் டள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் இந்தியர்கள் அனைவருக்கும் எப்போது பகத்சிங் ஊக்கக்தியாக திகழ்வார் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் விடுதவைப் போராட்டத்திற்கு புதிய பாதையை காட்டியவர் பகத்சிங் என்றும் அவரது புரட்சிகரமான சிந்தனை மற்றும் உயரிய தியாகம் இளைஞர்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதப்படுத்தப்பட்ட பாசிப்பயறு உளுந்து ஆகியவற்றை சில்லரை விற்பனைக்காக மாநிலங்களுக்கு தனது இருப்பிலிருந்து மானிய விலையில் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதுதொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள்துறை செயலர் திருமதி லீவா நந்தன் கருத்து தெரிவிக்கையில் விலை உயர்வை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார்

விலைக் கட்டுப்பாட்டை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட நிதியைக் கொண்டு கொள்முதல் செய்து சேமிக்கப்பட்ட மத்திய அரசின் கையிருப்பிலிருந்து இந்தப் பருப்பு வகைகள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பாசிப்பயறு வழங்குவதற்கான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் உளுந்து வழங்குவது தொடர்பான உத்தரவு விரைவில் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதில் பதப்படுத்துதல் செலவு போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்டவற்றை மத்திய அரசு ஏற்கும் என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக தொண்டா்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு கட்சி மீண்டும் வேண்டுமென்று அஇஅதிமுக செயற்குழு கேட்டுக் கொண்டுள்ளது

கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் காஷ்மீரி டோக்ரி ஹிந்தி ஆகிய மொழிகளை ஜம்மு காஷ்மீரின் அலுவல் மொழிகளாக அங்கீரிக்கும் சுட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே உருது மொழியும் ஆங்கில மொழியும் அலுவல் மொழிகளாக இருந்து வருகின்றன இந்நிலையில் புதிதாக இந்த மூன்றுமொழிகளையும் அலுவல் மொழிகளாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது அதற்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது அரசிதழில் வெளியிடப்பட்டது

மாநாட்டின் நிறைவு நாளான இன்று ஜி

புகார் தெரிவிப்பவரின் பெயர் இன்றி வரும் அனாமதேய ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அரசு துறைகளுக்கு மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே இதுதொடர்பாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள நிலையில் சில அரசு துறைகள் அனாமதேய புகார்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாக ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது அரசு நிர்வாகத்தில் லஞ்சம் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அனைத்து தலைஎம் கண்கானிப்பு அலுவல்களும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அதேநேத்தில் ஆதாரமில்வாத பெயர் குறிப்பிடப்படாத புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த இருநாடுகளுக்கும் இடையே நகோர்னோ கராபக் பகுதி தொடர்பாக சர்ச்சை நிலவி வருகிறது இந்நிலையில் அப்பகுதியில் அத்துமீறலில் ஈடுபட்ட அஜர்பைஜானின் இரண்டு ரானுவ ஹெலிகாப்டர்களை தமது நாட்டுப் படையினர் சுட்டு வீழ்த்தியதாக ஆர்மேனிய நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது

அஜர்பைஜான் நடத்திய தாக்குதலுக்கு பதிவடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆர்மேனியா தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக அஜர்பைஜான் அதிபர் திரு இல்ஹாம் அலியேவ் ஆற்றிய தொலைக்காட்சி உரையில் தமது நாட்டைச் சேர்ந்த பளடயினரும் பொதுமக்களும் இந்த தாக்குதலில் அதிக அளவில் உயிரிழப்பை சந்தித்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார்

இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ரஷ்யா கவலை தெரிவித்துள்ளது

நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள மாற்றுத்திறனாளி தடகள வீரர்களுக்கான பயற்சி முகாம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக தொடங்கும் என்று விளையாட்டு மேம்பாட்டு ஆனையம் கூறியுள்ளது பிரெஞ்ச் ஓப்பள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இங்கிலாந்தின் ஆன்டி முர்ரே தோல்வியடந்து வெளியேறினார் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெவாரலின் விக்டோரியா அசரெங்காவும் ருமேனியாவின் சிமோனா ஹெலப்பும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்